மதிப்பிலாள திட்டம் அரசின் பரிசீலனையில் உள்ளதாக கனதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார் ஹிந்தி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது

தமிழக சட்டப்பேரவையின் குறுகியகால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது

பீகாரில் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்காள தயாரிப்புகள் தேர்தல் குறித்து ஆணையத்தின் இரண்டு உறுப்பினர்கள் குழி இன்று ஆய்வு செய்தது நாடாளுமன்றத்தின் மழைக்காலக் கூட்டத் தொடர் இன்று தொடங்கியது மக்களவை இன்று காலை கூடியதும் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பண்டிட் ஜஸ்ராஜ் மக்களவை உறுப்பினர் எச் வசந்தகுமார் முன்னாள் மத்திய அமைச்சர் ரகுவன்ஸ் பிரசாத் சிய் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது

இதையடுத்து உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று உறுப்பினர்களின் மறைவுக்கு மவுன அஞ்சலி செலுக்கினர் மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் ஒரு மணி நேரம் அவை நடவடிக்கைகள் ஒத்தி வைக்கப்பட்டன நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முள்ளதாக காலையில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் கிரு நரேந்திரமோடி நமது எல்லைகளை பாதுகாக்கும் ரானுவ வீரர்களுக்குப் பின்னால் நாடாளுமன்றம் உறுதியாக நிற்கிறது என்பதை ஒரே குரலில் தெரிவிக்கும் என்று கூறினார் நமது நாட்டின் எல்லைகளை பாதுகாக்கும் ரானுவ வீரர்களுக்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு அளிப்பதில் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார்

சில முக்கியமான விஷயங்கள் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாகக் கூறிய பிரதமர் இவற்றின் மீதான விவாதங்களில் உறுப்பினர்கள் கூட்டாக அவற்றை செழுமைப்படுத்துவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார்

முன்னாள் குடியரசுத் தலைவா் பிரணாப் முகாஜி மற்றும் தற்போதைய அவையின் மூன்று உறுப்பினா்களின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது மறைந்த தலைவர்களுக்கு மரியாதை தெரிவிக்கும் வகையில் அவை நடவடிக்கைகள் ஒரு மணி நேரம் ஒத்தி வைக்கப்பட்டது பின்னர் அவை கூடியதுபோது மாநிலங்களவையின் துணைத்தலைவராக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரான திரு ஹரிவன்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு அறிவித்தார் துணைத்தலைவராக திரு ரகுவன்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் அனைத்து பிரச்சினைகள் குறித்தம் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்ச் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரம் ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராக எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்பியபோது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் அசாதாரண சூழ்நிலையில் மழைக்கால கூட்டத்தொடர் கூட்டப்பட்டுள்ளது என்றார் அரசிடம் கேள்வி எழுப்புவதற்கு பல வழிகள் உள்ளதாகக் கூறிய அவர் அவற்றின் மீது விவாதம் நடத்த அரசு தயாராக உள்ளது என்றார் இதற்கிடையே பாதுகாப்பு அமைச்ன் திரு ராஜ்நாத்சிய் அனைத்து உறுப்பினா்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று வலியுறுத்தினார்

கோவிட் நோய் தொற்று நிலைமை மற்றும் அரசு மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகள் பற்றி இன்று அவர் தாமாக முன்வந்து அறிக்கை அளித்தார்

உலக சுகாதார நிறுவன தலைமையகம் மற்றும் பிராந்திய அலுவலகம் இந்தியாவில் உள்ள அலுவலகம் ஆகியவற்றுடன் மத்திய அரசு தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு நோய் தடுப்பு திட்டங்களை செயல்படுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டா்

கோவிட் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் கூறினார் கோவிட் தொற்று நோயால் பாதிப்புக்கு உள்ளான மற்ற நாடுகளுக்கு இந்தியா உதவி செய்திருப்பதையும் டாக்டர் ஹர்ஷவர்தன் சுட்டிக்காட்டினார்

ஹோமியோபதிக்கான தேசிய ஆணைய மசோதா மற்றம் இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய மசோதா ஆகியவை இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டன இந்த மசோதாக்கள் ஹோமியோபதி மற்றும் இந்திய மருத்துவ முறைகளில் சிகிச்சை செய்வதற்கு உயர் தரமான மருத்துவ ஊழியர்ளை உறுதி செய்வதை நோக்கமாகக் கொண்டவை இந்த இரண்டு மசோதாக்களும் மாநிலங்களவையில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்டன விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்தல் விலை உத்தரவாதத்தின் மீதான ஒப்பந்த பாதுகாப்பு மற்றம் பண்ணை சேவைகள் மசோதாவை வேளான்துறை அமைச்சன் திரு நரேந்திரசிய் தோமர் இன்று மக்களவையில் அறிமுகம் செய்தார் இந்த மசேதாவை அறிமுக நிலையிலேயே திரு அதிர் ரஞ்ஜன் சௌத்ரி உள்ளிட்ட காங்கிரஸ் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இருப்பினும் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது ஹிந்தி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது

அதனை குறிப்பதாக ஒவ்வொரு ஆண்டும் இந்நாளில் ஹிந்தி தினம் கொண்டாடப்படுகிறது

நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளும் வளமான வரலாற்றை கொண்டிருப்பதாகவும் நமது மொழிகள் பன்முகத் தன்மையோடும் கவாச்சார பாரம்பரியத்தோடும் இருப்பதற்கு பெருமிதம் கொள்ள வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டா் குடிமக்களிடையே அன்பும் நேசமும் நல்லெண்ணமும் அதிகரிக்க ஹிந்தி பேசாத மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஹிந்தி மொழியை கற்க வேண்டும் என்றும் ஹிந்தி பேசும் மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடா போன்ற இந்திய மொழிகளில் ஒன்றை கடுதலாக கற்க வேண்டுமென்றும் திரு வெங்கையா நாயுடு யோசனை தெரிவித்தார் ஹிந்தி தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திரமோடி திரு பாராட்டுக்களையம் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் ஹிந்தி மொழியின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த அனைத்து மொழி வல்லுநர்களுக்கும் பாராட்டு தெரிவிப்பதாக பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் ஹிந்தி மொழியை வலுப்படுத்துவதற்கு பங்களிப்பு செய்த அனைவருக்கும் உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளாா் பீனாில் நன்புற அடிப்படை கட்டமைப்பு தொடர்பான ஏழு திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் நாளை அடிக்கல் நாட்டவுள்ளார் இவற்றில் நான்கு திட்டங்கள் குடிநீர் விநியோகத்தோடும் இரண்டு திட்டங்கள் கழிவு நீர் சுத்திகரிப்போடும் ஒரு திட்டம் நதிப்படுகை மேம்பாட்டோடும் தொடர்புடையவை

சேவை வாரத்தை பிஜேபி இன்று தொடங்கியது உத்திரபிரதேசத்தின் கௌதமா புத்தாநகா் மாவட்டத்தில் உள்ள சப்ரௌலி கிராமத்தில் கட்சியின் தலைவா் திரு ஜெ பி நட்டா இதனை தொடங்கி வைத்தாா் இந்த நிகழச்சியில் பேசிய அவா் மக்கள் சேவைக்காகவும் நாட்டின் சேவைக்காகவும் பிரதமா் திரு நரேந்திரமோடியின் வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்றார்

தமிழக சட்டப்பேரவையின் குறுகியகால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது அவை இன்று காலை கூடியதும் முன்னாள் குடியரகத் தலைவர் பிரணாப் முன்ஜி திமுக உறுப்பினர் ஜெ அன்பழகன் மக்களவை உறுப்பினா் வசந்தகுமார் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் தீாமானங்களை பேரவைத் தலைவர் திரு தனபால் வாசித்தார்

பின்னா் மறைந்த தலைவா்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உறப்பினா்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு நிமிடம் மவுனம் அனுசரித்தனர் இதையடுத்து மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அவை நடவடிக்கைகள் நாளைய தினத்துக்கு ஒத்தி வைக்கப்பட்டன பீனாில் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தயாரிப்புகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் இரண்டு உறுப்பினா்கள் குழு இன்று ஆய்வு செய்தது துணைத் தேர்தல் ஆணையர்கள் திரு சுதீப் ஜெயின் திரு சந்திரபூஷன்குமார் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர்

மாலையில் நடைபெற்ற கூட்டத்தில் நாலாந்தா போஜ்பூர் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இரன்டு நாள் பயணமாக பீனா் சென்றுள்ள இந்த குழுவினா் தில்லி திரும்பும் முன் தலைமைச் செயலாளா் மற்றும் மூத்த அதிகாரிகளை பாட்னாவில் சந்தித்து பேசவுள்ளனா் அடுத்த ஆண்டு குடியரசு தினத்தையொட்டி அறிவிக்கப்படுவதற்கான பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் மற்றும் பரிந்துரைகளை இணையதளம் மூலம் அனுப்ப நாளை கடைசி நாளாகும் இதற்கான விண்ணப்பங்கள் மற்றும் பரிந்துரைகள் இணையதளம் வழியாக மட்டுமே பெறப்படும் மத்திய அமைச்சகங்கள் மாநில அரசுகள் பாரத ரத்னா மற்றும் பத்ம் விபூஷன் விருது பெற்றவா்கள் சிறப்புமிக்க நிறுவனங்கள் உரியவர்களை அடையாளம் காண்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது